சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் இன்று வெளியிட்டது

தினங்களில் தொடங்கும் என்று ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ்கோயல் கூறியுள்ளார்

தமிழகத்தில் நாளைமுதல் சின்னத்திரை படப்பிடிப்புகளை தொடங்க முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

விமான கட்டிட நுழைவாயில்களில் பயணிகளுக்கு வெப்ப பரிசோதனை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பயணிகளின் உடைமைகள் அனைத்தும் முறையான சுத்திகரிப்பிற்கு பின்னரே விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது

இந்நிலையில் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி இன்று பிற்பகல் புதுதில்லியில் இதுகுறித்த தகவல்களை வெளியிடுகிறார்

இதற்காகும் செலவை பயணிகளே ஏற்றுக்கொள்வதோடு தாயகம் திரும்பிய பின்னர் உரிய தனிமைப்படுத்தும் நடவடிக்கைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது

பாலு இந்நிலையில் ஈரான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குவைத் பஹ்ரைன் மற்றும் வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள நூற்றுக்கணக்கான தமிழக மக்கள் நாடு திரும்ப மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர்

ஜெய்சங்கர் தலையிட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாடாளுமன்ற திமுக தலைவர் திரு

இதுதொடர்பாக அமைச்சருக்கு இன்று அவர் எழுதிய கடிதத்தில் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இந்த கோரிக்கையை தாம் விடுத்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார்

பியூஷ்கோயல் தெரிவித்துள்ளார்

அனைத்து ரயில் பெட்டிகளின் இருக்கைகளில் அமா்ந்துசெல்ல முன்பதிவு அவசியம் என்றும் முன்பதிவு இல்லாத பெட்டிகளே இல்லை என்றும் அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது

இருப்பினும் தமிழக பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தங்களில் பேருந்துகள் நிற்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசங்களை அணிந்து பயணங்களை மேற்கொள்ள அம்மாநில அரசுகள் அறிவுரை வழங்கியுள்ளன

இத்தினத்தையொட்டி பிரதமர் திருநரேந்திரமோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் முன்னாள் பிரதமருக்கு அஞ்சலி செலுத்துவதாக கூறியுள்ளார்

இத்தினத்தையொட்டி காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

அழகிரி மலர்தூவி மரியாதை செலுத்தினார்

எடப்பாடி கே

இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தடை செய்யப்பட்ட பகுதிகள் பொது இடங்களில் படப்பிடிப்பு நடத்தக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளார்

படப்பிடிப்பு நடத்தப்படும் அரங்கம் அல்லது வீடுகள் படப்பிற்கு முன்பும் பின்பும் கிருமி நாசினியால் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றும தெரிவித்துள்ளார் சமூக இடைவெளியை பின்பற்றி படப்பிடிப்பு நடைபெற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்

பன்னீர்செல்வம் சென்னை திருமழிசையில் கட்டப்பட உள்ள புதிய பேருந்துநிலையம் குறித்து அதிகாரிகளுடன் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார் புதிய பேருந்து முனையத்திற்கான கட்டமைப்பு மற்றும் வடிவமைப்பு குறித்து இதன் திட்ட ஆலோசகர் திரு நாராயண ராவ் உடன் அவர் கலந்தாலோசித்தார்

முன்னதாக ஈரோடு மாநகராட்சி பகுதிகளில் சாலைகளை தூய்மைப்படுத்தும் வாகனத்தின் பயன்பாட்டினை அமைச்சர் தொடங்கி வைத்தார்

ஏரிகள் மட்டுமல்லாது ஆண்டியப்பனூர் நீர்த்தேக்கம் ஜெயந்திபுரம் அணைகளும் தூர்வாரப்படும் என்றார் மழை பெய்யும் போது இந்த அணைகளில் நீர் தேக்கி வைக்கப்பட்டு பல்வேறு ஏரிகளுக்கு விடுவதற்கான ஏற்பாடுகளும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்

உதயகுமார் மதுரை தனியார் கல்லூரியில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள மல்லிகை பூ மொத்த விற்பனை நிலையத்தை மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

உதயகுமார் இன்று பார்வையிட்டார்

மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் எனவும் இம்மையம் கூறியுள்ளது